நரேந்திரமோடி இன்று காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார்

ஆப்பிரிக்கா ஐரோப்பா நாடுகளின் தூதுக்குழவினர் இன்று சந்தித்தனர்

ஜப்பான் இடையே ஒன்பதாவது சுற்று பேச்சுகள் இன்று நடைபெற்றன

தோல்வியடைந்தார்

தமிழகத்தில் இயற்கை எரிவாயு சார்ந்த திட்டங்களை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தும் அடிக்கல் நாட்டியும் அவர் பேசினார் எரிசக்தி துறையில் சுயசார்பினை எட்டுவதற்கு ஏதுவாக இந்த திட்டங்கள் தொடங்கிவைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்

உலகநாடுகள் எரிசக்தி துறையில் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வரவேண்டும் என்றும் திரு நரேந்திரமோடி வேண்டுகோள் விடுத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி பெட்ரோலிய துறையின் இந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு தமிழகஅரசு முழு ஒத்துழைப்பு அளித்ததாக கூறினார் இந்த திட்டங்களை தொடங்கி வைத்ததற்காக பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக்கொள்வதாகவும் அவர் தெரிவித்தார்

தொலைத்தொடர்புத்துறைக்கான உற்பத்தியுடன் கூடிய ஊக்கமளிக்கும் சலுகை திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இன்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற அமைச்சரவைக்கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது

தொலைத்தொடர்புத்துறையின் உற்பத்தி முனையமாக இந்தியாவை உருவாக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் சிறார் நீதிமன்ற சுட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது இந்த சட்டத்தின் செயலாக்கத்தை ஆய்வு செய்வதற்கு மாவட்ட ஆட்சியர்களுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் இந்த சட்ட திருத்தம் கொண்டுவரப்படுகிறது

ஜம்மு கஷ்மீர் மற்றும் வடாக் யூனியன்பிரதேசங்கள் அமைக்கப்பட்ட பின் மூன்றாவது முறையாக வெளிநாட்டு தூதுவா்கள் ஜம்மு கஷ்மீரை பாா்வையிட அனுமதிக்கப்பட்டுள்ளனா்

மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு உள்ளாட்சி அமைப்புகள் நடத்திவரும் நிகழ்ச்சிகள் மற்றும் விழாக்களையும் கண்டுகளித்தனா்

உள்ளாட்சி பிரதிநிதிகளையும் பொது மக்களையும் சந்திப்பதற்கு தங்களது பயணம் ஒரு வாய்ப்பாக அமைந்துள்ளதாக வெளிநாட்டு பிரதிநிதிகள் தெரிவித்தனா் அடிப்படை நிலையிலான ஜனநாயக அமைப்புகளுக்கு அதிகாரம் அளித்தல் மற்றும் அதிகாரப்பகிா்வு மேம்பாட்டுத் திட்டங்கள் உள்ளூர் பிரச்சினைகள் மக்கள் குறைகளும் அதனை நிவர்த்தி செய்யும் கட்டமைப்புகள் குறித்தும் அறிந்தும் தங்களது பாராட்டுதல்களையும் தெரிவித்தனா் வரலாற்று சிறப்புமிக்க மாவட்ட வளர்ச்சி கவுன்சில் தேர்தல்களை அமைதியாகவும் வெளிப்படைத்தள்மையுடனும் நடத்தி முடித்திருப்பது தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் ஆயுதக்குறைப்பு அனுஆயுதபரவல் தடுப்பு மற்றம் ஏற்றமதி கட்டுப்பாடு தொடர்பாக இந்தியா ஜப்பான் இடையே ஒன்பதாவது சுற்று பேச்சுகள் இன்று காணொலி வாயிலாக நடைபெற்றன இருதரப்பிலும் பல ஆண்டுகளாக நீடித்துவரும் கொள்கை சார்ந்த விஷயங்கள் குறித்தும் ரசாயனம் அனுசக்தி பயன்பாடு மரபு சார்ந்த ஆயுதங்கள் இணையதள பாதுகாப்பு உள்ளிட்ட விஷயங்கள் குறித்தும் இருதரப்பிலும் கோரிக்கைகள் முன் வைக்கப்பட்டன இரு நாடுகளும் பரஸ்பர பேச்சுவார்த்தையை தொடர வேண்டும் என்று வலியுறுத்தின அனுஆயுத பரவலாக்கத்தை தடுக்கும் முயற்சிகள் குறித்தும் உலக ஒத்துழைப்புக்காக இந்தியா ஜப்பான் இணைந்து கொண்டு வந்திருக்கும் ஒத்துழைப்பு திட்டம் குறித்தும் இரு நாடுகளின் பிரதிநிதிகளும் வரவேற்று பேசினர்

மென்பொருள் நிறுவன சங்கங்களின் கூட்டமைப்பான நாஸ்காம் தொழில்நுட்ப மாநாட்டில் இன்று காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றிய பிரதமா் உலக அளவில் இந்தியா புதிய சாதனைகளையும் வளர்ச்சியையும் எட்டுவதற்கு உத்வேகத்துடன் செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார் கோவிட் பெருந்தொற்று காலத்தில் உலகமே நான்கு சுவர்களுக்குள் அடங்கி இருந்தபோது இந்தியாவின் தகவல் தொழில்நுட்பத்துறை திட்டங்களை தொடர்ந்து முழு அர்ப்பணிப்புடன் செயல்படுத்தி வந்ததாக அவர் கூறினார்

தொழில்நுட்பத் துறையின் தடையாக உள்ளவைகளை நீக்குவதில் அரசு கவனமுடன் இருப்பதாக கூறிய பிரதம் தேசிய மின்னணு தொழில்நுட்பக் கொள்கை இதற்கான ஒரு முயற்சி என்றும் தெரிவித்தாா் இந்த சீர்திருத்த நடவடிக்கைகள் புதிதாக தொடங்கப்படும் தொழில்களுக்கும் சுயசார்பு இந்தியா இயக்கத்திற்கும் உத்வேகம் அளிக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் மத்திய அரசு புதிய கொள்கைகள் மூலம் அரசின் குறைந்த செயல்பாட்டின் மூலம் நிறைவானதொரு நிர்வாகத்தை கொண்டுவரும் இலக்கை நோக்கி தமது அரசு பயணித்து வருவதாக கூறினார் உலக அளவில் தொழில்நுட்ப வளர்ச்சியில் இந்தியா முன்னணியில் இருப்பதாகத் தெரிவித்த பிரதமா் இந்திய தொழில் நிறுவனங்கள் உலகத்தரம் வாய்ந்த பொருட்களை தயாரிக்க முன்வர வேண்டுமென்று கேட்டுக் கெண்டாா்

இயேசுகிறிஸ்துவின் சிலுவைப்பாடுகளை நினைவுகூறும் வகையில் கிறிஸ்தவர்கள் ஈஸ்டர் பண்டிகை வரை இந்த தவக்காலத்தை கடைபிடிக்கின்றனர்

ஆஸ்திரேலிய ஒபன் டென்னிஸ் ஆடவா் ஒற்றையா் காலிறுதி ஆட்டத்தில் ஸ்பெயினின் ரஃபேல் நடால் அதிர்ச்சி தோல்வி அடைந்தார்

இங்கிலாந்துக்கு எதிரான எஞ்சிய இரண்டு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது விராட்கோலி தலைமையிலான இந்த அணியில் புதிதாக உமேஷ்யாதவ் இடம்பெற்றுள்ளார் நான்கு போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இரு அணிகளும் தவா ஒரு போட்டியில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன

டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் ஆல்ரவுண்டர் பிரிவில் இந்தியாவின் அஸ்வின் ஐந்தாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளார்

ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் கோவா இன்று ஒடிசா அணியை எதிர்கொள்கிறது